இன்று உயர்நிலைப் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன

ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய உயர்நிலை குழு அங்கு ஆய்வு செய்து வருகிறது

கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதளை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் ஏற்கெனவே தளா்த்தப்பட்டுள்ள நிலையில் இன்று உயர்நிலைப் பள்ளிகள் அங்கு மீண்டும் திறக்கப்படுகின்றன கடந்த வாரம் ஆரம்ப பள்ளிகள் திறக்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித் துறை இயக்குநர் திரு யூனிஸ் மாலிக் பள்ளிகளில் கடந்த ஒருவார காலமாக ஆசிரியர்கள் பெருமளவில் வருகை புரிந்துள்ளதாக கூறினார்

காஷ்மீருக்கு சென்றுள்ள சிறுபான்மையினர் அமைச்சக குழுவில் இடம் பெற்றுள்ள அத்துறைக்காள செயவாள் திரு சைலேஷ் நேற்று ஸ்ரீநகரில் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக்கை சந்தித்துப் பேசினார் அப்பகுதியில் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தவது இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றம் சிறுபான்மையினரின் நலன் ஆகியவற்றின் சாத்தியக்கூறு குறித்து அவர் ஆளுநரிடம் விளக்கினார் அப்போது ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளா்ச்சி மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை அம்மக்களுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு ஆளுநர் வலியுறுத்தினார் முன்னதாக இரண்டு நாள் பயணமாக சிறபான்மையினர் அமைச்சக குழு நேற்று காஷ்மீர் சென்றது அங்கு மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து அக்குழு ஆராய்ந்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் பகுதியில் பள்ளிகள் கல்லூரிகள் திறன் மேம்பாட்டு மையங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இதர வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து இக்குழு மதிப்பீடு செய்து வருகிறது

இக்குழு சமூகப் பொருளாதார திட்டங்களை அப்பகுதியில் அமல்படுத்துவதன் சாத்தியக்கூறுகள் குறித்த விரிவான அறிக்கையை இக்குழு தயாரிக்க உள்ளது ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட எல்லைக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி துப்பாக்கிச் குடு நடத்தினர்

தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறினாா் இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

ரிசா்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு பிமல் ஜவாள் தலைமையிலான குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் ரிசா்வ் வங்கி ஏற்றுக்கொண்டுள்ளது

புதிய நுக்வோர் பாதகாப்பு சுட்டத்திற்கான விதிகள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர்வோர் விவகாரத் துறை முன்னாள் செயலாளர்கள் அளமச்சக மூத்த அதிகாரிகள் மற்றம் ஊடகவியலாளர்களுடன் மத்திய நகர்வோர் விவகாரத் துறை அமைச்சள் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான குழு இணைய வர்த்தக விதிகள் தவறான விளம்பரங்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்வதற்கு அமலாக்கத் துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை உச்சநீதிமன்றம் இன்றுவரை நீட்டித்துள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் பானுமதி ஏ எஸ் போபன்ணா ஆகியோரை கொண்ட அம்வு திரு ப சிதம்பரம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் விவாதத்தை இன்று கேட்க இருப்பதாக கூறியது அப்போது திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜராள மூத்த வழக்கறிஞர் திரு கயில்சிபல் திரு சிதப்பரத்தை விசாரித்தபோது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அவர் அளித்த பதில்கள் பற்றிய விவரங்களை அளிக்க உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜாள அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த மனுவுக்கு இன்று பதிலளிப்பதாக கூறினார் நாட்டில் சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் துறை ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைக்கா் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

கதர் உற்பத்தித் துறையில் பெரும்பாவானோர் ஈடுபட்டுவருவதால் அத்தறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார் மும்பையில் நேற்று முன்தினம் காலமான நாட்டின் முதவாவது பெண் காவல் துறை தலைமை இயக்குநா கஞ்சன் சவுத்ரி பட்டாச்சாரியாவின் இறுதி சடங்கு இன்று ஒர்லியில் நடைபெற உள்ளது

தமிழ்நாட்டில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்முனைவோர்களை ஈாப்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக அவர் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவா்கள் மற்றும் மருத்துவப் பணியாளா்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார்

லண்டன் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் சூரியசக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிடும் முதலமைச்சர் இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயார்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் தொழில்முனைவோர் மற்றும் அமெரிக்க தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடுகிறார் பின்னா் தபாய் செல்லும் முதலமைச்சா் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோா் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தாயகம் திரும்புகிறார்

புதிதாக வகுக்கப்பட்ட கொள்கையின்படி சா்வதேச மாற்றுத்திறனாளிகள் குழு சா்வதேச விளையாட்டு அமைப்பு மற்றும் சா்வதேச ஒலிம்பிக் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த சாம்பியன்சிப் போட்டியில் பதக்கம் வெல்பவர்கள் ரொக்கப் பரிசை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ரஷ்பாவில் நடைபெற்ற சர்வதேச திறன் போட்டியில் இந்தியா அணி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது கசன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் தண்ணீர் தொழில்நுட்பப் போட்டியில் அஸ்வதா நாராயணா தங்கப்பதக்கமும் இணையதள தொழில்நுட்பப் போட்டியில் பிரனவ் நூட்டலாபட்டி வெள்ளிப்பதக்கமும் வென்றன் ஆபரண வடிவமைப்பு போட்டியில் சஞ்சய் பிரமானிக்கும் கிராபிக்ஸ் வடிவமைப்பு தொழில்நுட்பப் போட்டியில் ஸ்வேதா ரத்தன்புராவும் வெண்கல பதக்கம் வென்றனர்

நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் மூன்றாம் இடத்திலும் இந்திய வீரர் புஜாரா நான்காம் இடத்திலும் உள்ளனர்